நரேந்திரமோடிமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் தில்லியில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் விழிப்புணர்வு மையத்தைபிரதமர் இன்றுதிறந்துவைத்தார்

அறிவிக்கப்பட்டுவருவதாகமுதலமைச்சா் திருடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளாா்

என்றுமக்கள் நல்வாழ்வுத் துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார்

தேனிமாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றுசென்னைவாளிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

நரேந்திரமோடிகேட்டுக் கொண்டுள்ளார்

மாணவர்கள் தூய்மை இந்தியா இயக்கத்தைமுன்னெடுத்துச் செல்லவேண்டும் என்றுஅவர் கேட்டுக் கொண்டார் கற்றுச்சூழல் பாதுகாப்புப் பணியிலும் மாணவர்கள் தங்களைஈடுபடுத்திக் கொள்ளவேண்டும் என்றுபிரதமர் வலிபுறுத்தினார்

இன்றகேலத்தில் இந்தநோய் தடுப்புப் பணிகள் குறித்துஆய்வு மேற்கொண்டபின் அவர் பேசினார் நோய் தொற்றுகாலத்திலும் வளா்ச்சித் திட்டப்பணிகள் தொய்வின்றிநடைபெற்றுவருவதாகமுதலமைச்சர் கூறினார்

பின்னா் செய்தியாள்களிடம் பேசியமுதலமைச்சா் தேவையற்றபயணம் மேற்கொள்வதைதவிா்க்கும் வகையில் இ பாஸ் நடைமுறைசெயல்பாட்டில் உள்ளதாகக் கூறினார்

நீலகிரிமாவட்டத்தில் அதிகளமழைகாரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டுமக்களின் இயல்பு வாழ்க்கைஅதிகஅளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

எடப்பாடிபழனிசாமிகூறினார்

தஞ்சாவூர் மாவட்டத்தில் விரைவில் பிளாஸ்மாசிகிச்சைதொடங்க நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றம் அவர் தெரிவிக்கார்

கோவிட் தொற்றிலிருந்துகுணமடைந்தவர்கள் அதிகஅளவில் பிளாஸ்மாதாளம் அளிக்கமுன்வரவேண்டும் என்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டார்

மாநிலத்தில் இறப்பு சதவீதமும் ஒன்று புள்ளிஅறாககுறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்டவர்களுக்குழுதலமைச்சரின் உத்தரவின்பேரில் உயர்தரசிகிச்சைஅளிக்கப்பட்டுவருவதாகவும் சித்தா ஆயுர்வேதா யுனானிஉள்ளிட்ட இந்தியமருத்துவமுறைசிகிச்சைகளும் அளிக்கப்பட்டுவருவதாகவும்அவர் கூறினார் தமிழகத்தில் சென்னை திருநெல்வேலி வேலூர் உள்ளிட்ட இடங்களில் தொடங்கப்பட்டுள்ளபிளாஸ்மாசிகிச்சைக்குநல்வபலன் கிடைத்திருப்பதாகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்

புவியரசன் தெரிவித்துள்ளார்